அணியை எதிர்கொள்கிறது

தலைநகர் புதுதில்லியில் நடைபெறவுள்ள அணி வகுப்பு மரியாதையை குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஏற்றுக்கொள்கிறார் தேசிய போர் நினைவு சின்னத்திற்கு சென்று பிரதமர் திரு நரேந்திரமோடி மரியாதை செலுத்துகிறாா்

சவுக்கிலிருந்து புறப்படும் அணிவகுப்பு மரியாதை தேசிய விளையாட்டரங்கில் விஜய் நிறைவடைகிறது

சென்னை கடற்கரை காமராஜர் சாலையில் காந்தி சிலை அருகே காலை எட்டு மணியளவில் நடைபெறும் விழாவில் ஆளுநர் திரு பள்வாரிலால் புரோகித் தேசிய கொடியை ஏற்றி வைத்து முப்படையினா் மற்றும் காவல்துறையினாின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறாா்

குடியரசு தின விழா அணிவகுப்பு மற்றும் கலை நிகழ்ச்சிகளை தில்லி அகில இந்திய வானொலி ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் நேரடியாக ஒலிபரப்பு செய்யவுள்ளது

மகாவீர் சக்ரா கீர்த்தி சக்ரா வீர் சக்ரா சவுரிய சக்ரா உள்ளிட்ட பல்வேறு விருதுகள் இதில் இடம் பெற்றுள்ளன மகாவீர் சக்ரா விருது பீஹார் படைப்பிரிவை சேர்ந்த ரானுவ அதிகாரி கர்னல் சந்தோஷ் பாபுவிற்கு

தமிழகத்தைச் சேர்ந்த ஹவில்தார் பழனிக்கு வீர் சக்ரா விருது அவரது மறைவிற்கு பிறகு வழங்கப்படுகிறது நாட்டின் உயரிய விருதுகளில் ஒன்றான பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது

மறைந்த பாடகர் எஸ் பி பாலகப்பிரமணியனுக்கு பத்மவிபுஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது பிரபல பட்டிமன்ற நடுவர் திரு சாலமன் பாப்பையா வேளாண் துறையைச் சேர்ந்த பாப்பம்மா மறைந்த மருத்துவர் திருவேங்கட வீரராகவன் வில்லு பாட்டு கலைஞர் திரு குப்பு ஆறுமுகம் விளையாட்டு வீராங்கணை அளிதா பாடகி ஜெயஸ்ரீ மறைந்த ஒவியர் கே சி சிவசங்கர் திரு மராச்சி கட்புராமன் திரு ஸ்ரீதர் மறைந்த பி சுப்பிரமணியன் ஆகியோருக்கு பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது ஜப்பான் முன்னாள் பிரதமர் திரு சின்சோ அபே உள்ளிட்ட ஏழு பேருக்கு பத்ம விபுஷன் விருது வழங்கப்படுகிறது

பங்களாதேஷ் விடுதலை போரில் பங்கேற்று ஒய்வு பெற்ற வெப்டினன்ட் கர்னல் குவாஷி சஜத் அலி ஸாஹிர் பாடகியும் இசைக்கலைஞருமானதிருமதி சஞ்சிதா காத்தான் ஆகியோருக்கு பத்மஸ்ரீ விருதுகள் அளிக்கப்படவுள்ளது

பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் கற்றுகுழல் பாதுகாப்பிற்காக பாரீஸ் பருவ நிலை மாற்ற ஒப்பந்த இலக்கையும் தாண்டி செயல்படுவோம் என்று பிரதமர் திரு நநேரந்திர மோடி கூறியுள்ளார் பருவநிலை தொடர்பான மாநாட்டில் காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றிய அவர்

தேசிய கம்பெளிகள் சட்ட மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் சென்னை கிளையை மத்திய நிதியமைச்சா் திருமதி நிாமலா சீதாராமன் காணொளி காட்சி வாயிலாக நேற்று திறந்து வைத்தாா் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்த தீர்ப்பாயத்தின் கிளை சென்னையில் அமைக்கப்பட்டிருப்பது தென் மாநிலங்களைச் சேர்ந்த வழக்குதாரர்களுக்கு பெரும் நிவாரணமாக அமையும் என்றார் இதற்கு முன்பு மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் ஆஜராகுவதற்கும் வழக்குகளில் வாதாடுவதற்கும் அவர்கள் கடும் சிரமங்களுக்கிடையே தில்லி சென்று வந்தது இளி தவிர்க்கப்படும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார்

இதுபற்றிய முறையான அறிவிப்பு வெளியாவதற்கு முன்பாக இந்த திட்ட முன்வடிவு மாநில அரசுகளின் ஆலோசனைக்கு அனுப்பப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

வீரதீர செயல்களை ஆற்றி விருது பெற்றவர்களை சிறப்பிக்கும் விதமாக இந்த இணையதளம் அமைக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு ராஜ்நாத் சிங் நாட்டை காக்கும் பணியில் மட்டும் அல்லாமல் தாய்நாட்டை பாதுகாப்பது குறித்து எதிர்கால சந்ததியினருக்கு ஊக்கம் அளிப்பவர்களாக வீரதீர விருது பெற்றவர்கள் திகழ்கின்றனர் என்று குறிப்பிட்டார் இந்நிகழ்ச்சியில் நாடு தழுவிய அளவிலான வீரதீர விருதுகள் வினாடி வினா போட்டியும் தொடங்கப்பட்டது

நாட்டின் உயரிய கலாச்சாரத்தை வெளிப்படுத்தி மக்களிடையே தேச பக்தியை உணர்த்தும் வகையில் பாரத் பர்வ் என்ற காணொலி காட்சி நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது

ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற திட்டத்திற்காக பிரசார் பாரதி மேற்கொண்டு வரும் பணிகளை வெளிப்படுத்தம் வகையிலான காணொலி காட்சி அரங்கு இதில் அமைக்கப்படவுள்ளது

இதற்கான அறிவிப்பு அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் ஒருகிணைந்த வடகிழக்கு அணி இன்று மோகன் பகான் அணியை எதிர்கொள்கிறது